இன்று தாக்கல் செய்யப்படுகிறது

புதுதில்லியில் மேலும் பல இடங்களில் தேசிய புலனாய்வு குழு சோதனை நடத்தியது

தொடங்குகிறது

இந்த மசோதா கடந்த வியாழன் அன்று எதிர்கட்சி உறுப்பினர்களின் வெளிநடப்புக்கு இடையே மக்களவையில் நிறைவேறியது

மசோதாவை சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கள் பிரசாத் தாக்கல் செய்வார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் நவ்காம் பகுதியில் எல்லைக் கட்பாட்டு கோட்டின் அருகே ஆயுதம் ஏந்திய பயங்கரவாதிகள் துணையுடன் இந்திய ராணுவத்தின் நிலைகள் மீது தாக்குதல் நடத்த முயன்ற இருவர் குட்டு கொல்லப்பட்டதாகவும் அவர்கள் முயற்சி முறியடிக்கப்பட்டது என்றும் ராணுவம் தெரிவித்துள்ளது கொல்லபட்டவர்கள் பாகிஸ்தான் வீரர்களின் உடை அணிந்திருந்தார்கள் என்றும் பாகிஸ்தான் முத்திரை தாங்கிய ஏராளமான ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் அந்த பகுதியில் கைப்பற்றப்பட்டதாகவும் ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அருகில் இருந்த வனப்பகுதியை பயன்படுத்திக் கொண்டு பீரங்கி ராக்கெட் செலுத்து வாகனம் போன்ற ஆயுதங்கள் பிண்ணியில் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற போது கொடுத்ததாவும் இரவு முழுவதும் இருதரப்புக்கும் இடையே இந்திய வீரர்கள் பதிலடி துப்பாக்கி சண்டை நடந்தது என்றும் ராணுவ வட்டாரம் தெரிவிக்கிறது இந்த பகுதியில் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடந்து வருகிறது மோசமான பருவநிலையையும் பாகிஸ்தான் படைகளின் தாக்குதலையும் பயன்படுத்திக் கொண்டு பாகிஸ்தான் ராணுவ உடைகளை அணிந்திருந்த சில ஊடுருவல்காரர்கள் தப்பி விட்டார்கள் ஊடுருவல்காரர்கள் பாகிஸ்தான் உடையுடன் பாகிஸ்தான் ராணுவ ரானுவத்தின் வெடிமருந்துகளையும் ஆயுதங்களையும் வைத்திருந்தார்கள் என்றும் சிலர் இந்திய எல்லை காவல்படை வீரர்களின் உடை போன்ற உடைகளை அணிந்திருந்தார்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கண்ணிவெடிகள் வெடிமருந்துகள் ஆயுதங்கள் போன்றவை அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது நவ்காம் பகுதியிலுள்ள இந்திய காவல்படை வீரர்கள் மீது தாக்குதல் நடத்துவதே அவர்களின் நோக்கம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது இந்திய ரானுவத்தின் பதிவடியால் இந்த முயற்சி முறியடிக்கப்பட்டது அடுத்த ஆண்டில் நாட்டின் பொருளாதாரம் பலமான வளர்ச்சியை பெற்றிருக்கும் என்று இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு சிஐஐ உறுதிபட கூறியிருக்கிறது எண்ணெய் விலை உயர்வு அமெரிக்கா சீனா வர்த்தக போர் அமெரிக்காவின் பணக்கட்டுபாடு போன்றவற்றால் இந்த வளர்ச்சி பாதிக்கப்படாது என்றும் சிஐஐ தெிவித்துள்ளது சேவைத்துறையிலும் கட்டமைப்பு துறையிலும் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சியே இந்த நம்பிக்கைக்கு அடிப்படை என்றும் சிஐஐ கூறியுள்ளது பொருட்கள் மற்றும் சேவைக்கான தேவை அதிகிப்பு ஐிஎஸ்டி சிக்கல் தீர்வு உற்பத்தி திறன் விரிவாக்கம் அதிகரித்து வரும் முதலீடு

பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் நோபல் பரிசுபெற்ற விஞ்ஞானிகள் இளம் ஆய்வாளர்கள் பள்ளிக் குழந்தைகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்கும் இந்த மாநாட்டில் பிரதமர் உரையாற்றவுள்ளார் ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட கருத்தரங்குகள் நடைபெறவுள்ளன இம்மாநாட்டின் போது நூற்றுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்க உள்ளது மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி பிரிவு இஸ்ரோ அகில இந்திய விஞ்ஞான மருத்துவ கழகம் பல்கலைகழக மானிய குழு மற்றும் அகில இந்திய தொழில்நட்ப அங்கிகார குழு உள்ளிட்ட அமைப்புகளில் இருந்தும் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளில் இருந்தும் நிபுணர்கள் பங்கேற்கிறார்கள்

கடவோர காவல் படையின் செய்தி தொடர்பாளர் திரு மைக்ரா இதை தெிவித்தார் மணல் ஏற்றிய இரண்டு படகுகள் அந்த பகுதியில் காணப்பட்டதாகவும் அந்த படகுகள் பதிவு செய்யபடவில்லை என்பதுடன் அதில் இருந்த நபர்களிடம் அடையாள அட்டையோ ஆவணமோ இல்லை என்று அவர்மேலும் கூறினார் இவர்கள் அனைவரும் மேற்கு வங்கத்திலிருந்து வந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் விசாரணைக்காக அவர்கள் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள்

அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க்பபடுமென்று மாநில காவல்துறை தலைவர் எச்சரித்துள்ளார் கடந்த வாரம் மீசாக் கட்சியின் ஊழியர்கள் நடத்திய போராட்டதின் போது கல்வீச்சு சுரேஷ் பிரதாப் என்ற காவலர் உயிரிழந்தார் இதுகுறித்து மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன

அவை கூடியதும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு விஜய் கோயல் அவையை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்குமாறு வேண்டுகோள் விடுத்தாா் ஆனால் அஇஅதிமுக திமுக உறுப்பினா்கள் காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதற்கான அனுமதி குறித்து அட்சேபம் தெரிவித்தார்கள் கோஷம் எழுதப்பட்ட அட்டைகளை ஏந்தி வண்ணம் அவையின் மைய பகுதிக்கு சென்று கோஷமிட்டாாகள் அவையின் துணைத்தலைவர் திரு ஹரிவன்ஸ் அமைதியை ஏற்படுத்த மேற்கொண்ட முயற்சி வெற்றி பெறாததால் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது அஇஅதிமுக திமுக உறுப்பினாகள் அவையின் மையப்பகுதியில் கோஷம் எழுப்பிய போது காய்கிரஸ் தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் குறுக்கிட்டு இந்த பிரச்சளைக்கும் தங்கள் கட்சிக்கும் சும்பந்தம் இல்லை என்றும் ஆட்சேபிக்கும் உறுப்பினா்களுக்கும் அரசுக்கும் இடையிலான பிரச்சனை இது என்றும் கூறினார் நாடாளுமன்ற வளாகத்தில் பல்வேறு எதிர்கட்சிகளிள் உறுப்பினர்கள் வெவ்வேறு கோரிக்கைகளை எழுப்பி இன்று ஆர்பாட்டம் நடத்தினார்கள்

சந்தேகத்திற்கு இடமான சில நபர்களிடம் விசாரணை நடந்ததாக அவர் கூறினார்

பங்களாதேஷ் நாடாளுமன்ற தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா தலைமையிலான ஆளும் கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளதாக அந்நாட்டின் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது

ஆளும் அவாமிலீக் கட்சியின்வெற்றியை அந்நாட்டின் தேர்தல் ஆணைய செயலாளர் திரு ஹீலால் உதின் அகமது தொலைக்காட்சியில் அறிவித்தார் ஆனால் தேர்தலில் மோசடி நடந்ததாகவும் இதனை ஏற்க முடியாது என்றும் புதிதாக தேர்தல் நடத்த வேண்டுமென்றும் எதிர்கட்சி கூட்டணி வலியுறுத்தி உள்ளது

பிரபல குத்துசண்டை வீராங்கனைகள் மோதம் தேசிய மகளிர் குத்துசண்டை போட்டி கர்நாடக மாநிலம் விஜயநகரத்தில் இன்று தொடங்குகிறது வரை இந்த போட்டி நடைபெறும்